திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை இயக்குவதற்கு தேசிய பகமைத்தீர்பாயம் அனுமதி அளித்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளர்

வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது

உலக பேட்மிண்டன் இறுதிச்சுற்றுப் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து தகுதி பெற்றுள்ளார்

நாட்டின் தொழில்வளர்ச்சியில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறிய அவர் முனைவோர் பயன்பெறும் வகையில் சிறதொழில் முத்ரா வங்கி கிட்டம் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த மூன்று மாதங்களில் ஐந்து வட்சம் ஏழை எளிய மக்கள் மருத்துவக்காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் மகளிர் மேம்பாட்டிற்காகவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குஉ ஸ்டெர்லைட்டை மீண்டும் திறக்க தேசிய பசுமைத்தீர்ப்பாயம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது ஆலை நீர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்று நீதிபதி திரு தருண்அகர்வாவா குழு ஆய்வு நடத்திய பின் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலைய மீண்டும் இயக்குவதற்கான உரிமத்தை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் புதுப்பித்து வழங்கவேண்டும் என்றும் ஆலையை மூடி தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவம் தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது

ஆலையிலிருந்து வெளியாகும் கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கித்தரவேண்டும் என்றும் ஆலையிலிருந்து வெளியாகும் கழிவுகள் குறித்த விவரங்களை தினசரி வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் தீர்ப்பாயம் கூறியுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆலையைத் திறப்பதற்கு தேசிய பசுமைத் தீர்ப்பாயம் அனுமதி வழங்கி அளித்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்யும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஒமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாகவே இந்த ஆலை மூடப்பட்டதாகவும் மாநில அரசு இந்த விஷயத்தில் சுட்டரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் காவிரி பிரச்சினைக்கு தீர்வுகாண மீன்டும் பேச்சுவார்த்தை நடத்தவேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி அழைப்பு விடுத்துள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் தெளிவானதொரு தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்தவேண்டும் என்பதே தமிழக அரசின் நிவைப்பாடு என்றும் கூறினார் எட்டுவழிச்சாலை திட்டம் விவசாயிகள் உள்ளிட்ட யாரையும் பாதிக்கும் நோக்கில் கொண்டுவரப்படுவதல்ல என்று கூறிய அவர் இதனை செயவ்படுத்துவதன் மூலம் பெரிய அளவிலான தொழில்வளர்ச்சியை தமிழகம் காணமுடியும் என்றும் தெரிவித்தார் இத்திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும்போது விவசாயிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தூத்துக்குடியில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட பொதுமக்கள் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கேட்டுக்கொண்டுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடியில் இன்று ஜனநாயக முறையில் விதிமுறைகளுக்குட்பட்டு கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமை யாருக்கும் உள்ளதாகவும் ஆனால் அதைமீறி செயல்படுவோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்படுவோர் குறித்த தகவலை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கவேண்டும் என்றும் பொதமக்களை திரு சந்தீப் நந்தூரி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியாவும் பிரான்சும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன

பருவநிலை மாறுபாடு குறித்த பிரச்சினைக்கு தீர்வுகாண்பதிலும் இணைந்து செயல்படவுள்ளதாக திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு சபையிலும் அணுசக்தி வினியோக நாடுகள் குழுவிலும் இந்தியா உறுப்பினராவதற்கு பிரான்ஸ் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்து ஒங்கோலுக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே நாளை மறுநாள் பிற்பகல் கரையைக் கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலசந்தர் தெரிவிக்கிறார்

நாமக்கல்லில் இன்று திருமண நிதியுதவி விபத்து நிவாரணம் உள்ளிட்ட மாநில அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியஅரசு நிவாரணத்தொகையை விரைவில் விடுவிக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் மலைப்பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு தேர்வுகள் மையம் த்றபோது முப்த்திரண்டு மாவட்ட தலைநகரங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே தேர்வுகள் குறித்த அளைத்து விவரங்களையும் பெற்றுக்கொள்ளவாம் என்றார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குறித்த தகவல்களையும் அவர்கள் இங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்றார் வரும் கல்வியாண்டு முதல் ஆசிரியர்களுக்கும் மடிக்கணினி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மாணவர்களுக்கு தற்காப்பு கலைகள் கற்றுத்தருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் கூறினார்

சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி வெற்றிக்காக கட்சி தொண்டர்கள் கடுமையாக உழைத்து வெற்றி தேடி தருவார்கள் என்று தெரிவித்தார்

மக்கள் நலத்திட்டங்களை செய்படுத்துவதில் தமிாக அரசு சிறந்து விளங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டத்திற்குட்பட்ட முக்குளத்தில் இன்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாக மக்களிடையே அரசின் செல்வாக்கு அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டினார்

இறுதிப்போட்டி நாளை நடைபெறும்